கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்

மாளியம் அளிக்கும் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

கழிவுகள் பாதுகாப்பாக அகற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது

இதேபோல் இந்த நிதியிலிருந்து இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக ஆயிரம் கோடி ருபாய் மாநில அரசுகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் அதிகித்து வரும் மின் தேவையை பூர்த்தி செய்வதற்கு இரண்டு கூட்டு கழற்சி முறையிலான ளிவாயு சுழலி மின் திட்டத்தினை சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் மாநில அரசு நிறுவ திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் திருஎடப்பாடி பழனிசாமி கூறினார்

சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முளைவோர் இந்த திட்டத்தின்மூலம் பயன்பெறலாம் என்றும் அவர் தெரிவிக்கார் பயோ கேஸ் உற்பத்தி தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளைக் கொண்டு இயற்கை உரம் தயாரிப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் முழஊரடங்கு நடைமுறையில் உள்ள சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வீடு வீடாகச் சென்று ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டு வருவதாக மாநில உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் இன்று சென்னை தேனாம்பேட்டயில் செய்தியாளர்களிடம் பேககையில் தெரிவிக்கார்

எடப்பாடி பழனிசாமி காணொலிக் காட்சி மூலம் ஆலோசனை நடத்தவுள்ளார் நோய்ப் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்தன இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலர் திரு சண்முகம் மக்கள் நல்வாழ்வுத் துறை செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

பொதுமக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசம் அணிந்தும் ஒத்துழைப்பு தருமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வினய் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

இதனையடுத்து

வீரமணி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெக்ளாமலை என்ற மலைகிராமத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கிப் பேசினார்

அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மண்டல வாரியாக காய்ச்சல் முகாம்களும் நடத்தப்பட்டு வருகின்றன வீடு வீடாக பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

கோவை மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் நோய் தொற்று தடுப்புப் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சி திரு எடப்பாடி பழனிசாமி வரும் வியாழக்கிழமை ஆய்வு செய்கிறார் வரும் வெள்ளிக்கிழமை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நோய் தடுப்புப் பணிகள் வளா்ச்சித்திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்யும் முதலமைச்சா் காவரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பில் கட்டப்பட்டு வரும் புதிய கதவணைப் பணிகளை நேரில் பார்வையிட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தென்மேற்குப் பருவக்காற்று மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்

வெளிமாநிலங்களிலிருந்து கோவை மாவட்டம் வருபவா்களை கண்காணிக்க மாவட்ட எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரபப்டுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி உத்தரவிட்டுள்ளார்